திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் துணைந்தர் நியமனம் செய்வதற்கானநடைமுறைகொண்டுவரப்பட்டுஉள்ளதாகஆளுநர் மாளிகைதெரிவித்துள்ளது

தமிழகத்தில் நெடுஞ்சாலைத் துறைஒப்பந்தப்புள்ளிஒதுக்கீட்டில் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிக்குஎதிரான புகாரில் முகாந்திரம் இல்லைஎன்றுலஞ்சஒழிப்பு துறைசென்னைஉயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

மகா புஷ்கரவிழாவின் போதுதாமிரபரணிஆற்றில் பாகுகாப்பு ஏற்பாடுகளுடன் பக்தர்களைஅனுமதிக்குமாறுசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இனிவிரிவானசெய்கிகள் விவசாயிகள் நலனில் தமதுதலையிலானதேசிய ஜனநாயககூட்டணிஅரசுமிகுந்தஅக்கறைகொண்டுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் ஹரியானாமாநிலம் ரோட்டக்கில் ரயில் பெட்டிகளை புதுப்பிக்கும் பணிமனைக்கானஅடிக்கல் நாட்டியபின் உரையாற்றியபிரதமர் உலகத் தரத்திலானசந்தையைவிவசாயிகளுக்குஉருவாக்கித் த்ருவதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுஉள்ளதாகதெரிவித்தார் முன்னதாக சும்ளாவில் சுதந்திரப் போராட்டவீரரும் விவசாயிகளுக்காகபாடுபட்டவருமானதீனபந்துசர் சோட்டுராம் சிலையைதிறந்துவைத்துபிரதமர் மலரஞ்சலிசெலுத்தினார் நினைவாகஅமைக்கப்பட்டுள்ளஅருங்காட்சியகத்திற்குசென்றபிரதமர் சோட்டுராம் சர் அவர் குறித்தஆவணதிரைப்படத்தையும் பார்வையிட்டார்

புதியதுணைவேந்தர்களின் நியமனத்தால் தமிழகத்தில் உயர்கல்வியின் தரம் மேம்படும் என்றும் மாணவர்களின் எதிர்காவம் பிரகாசமாக இருக்கும் என்றும் ஆளுநர் மாளிகைவெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கேகவுல் திரு கே

ஜோசஃப் ஆகியோர் கொண்டபெஞ்ச் அரசியல் சாசனஅமர்வு பிறப்பித்ததீர்ப்பு தொடர்பாகமனுதாரர்கள் தெரிவித்தகருத்துக்களையும் பரிசீலித்துமுடிவெடுக்கப்படும் என்றுதெரிவித்தது

நக்கீரன் கோபால் ஆஜர்படுத்தப்பட்டார்

வழக்குபதிவு செய்வதற்குமுகாந்திரம் இல்லைஎன்றகோரிக்கையைநீதிபதிதிருகோபிநாத் ஏற்றுக்கொண்டார்

தமிழகத்தில் நெடுஞ்சாலைத் துறைஒப்பந்தப் புள்ளிஒதுக்கீட்டில் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிமுறைகேட்டில் ஈடுபட்டதாகதெரிவிக்கப்பட்ட இல்லைஎன்றுதமிழகலஞ்சஒழிப்புத்துறை இன்றுசென்னைஉயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாகதிமுகசார்பில் செய்யப்பட்டமனு இன்றுநீதிபதிதிருஜெகதீஷ் சந்திராமுன்னிலையில் விசாரணைக்குவந்தபோது தலைமைவழக்கறிஞர் திருவிஜப் நாராயண் ஆரம்பக் கட்டவிசாரணையிலேயேமுதலமைச்சருக்குஎதிராகக் கூறப்படும் புகார்களுக்குமுகாந்திரம் எதுவும் இல்லைஎனஉறுதிசெய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அனைத்துதரப்பு வாதங்களும் முடிவடைந்தநிலையில் திமுகமனுமீதானதீர்ப்பைநீதிபதிஒத்திவைத்தார் திருநெல்வேலிமாவட்டத்தில் தாமிரபரணிமகா புஷ்கரவிழாவைதமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் நாளைமறுநாள் தொடங்கிவைக்கிறார்

விழாவைமுன்னிட்டு பயனிகளின் வசதிக்காகதிருநெல்வேலியில் இருந்துதாம்பரத்திற்கு

புஷ்கரவிழாவின்போதுமழைக்காலம் தாமிரபரணிஆற்றின் நீரோட்டத்தைப் பொறுத்துதைப்பூச பக்தர்கள் படித்துறை குறுக்குத்துறைமண்டபத்தில் நீராடஅனுமதிப்பதுகுறித்துமுடிவெடுக்கமாவட்டநிர்வாகமும் காவல்துறையும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகமாநிலஅரசுசென்னைஉயா்நீதிமன்றத்தில் இன்றுதெரிவித்துள்ளது அரசுதரப்பு விளக்கத்தைஏற்றுக் கொண்டநீதிபதிதிரு மகாதேவன் உரியபாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இரண்டு இடங்களில் குழ்நிலைக்குஏற்பபக்தர்களைஅனுமதிக்கவேண்டும் எனஉத்தரவிட்டுவழக்கைமுடித்துவைத்தார் பிரதமரின் அனைவருக்கும் வீட்டுவசதித் திட்டம் கோவைமாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது இத்திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டுஆண்டுகளில் கமார் இரண்டாயிரம் பயனாளிகளுக்குவீடுகள் கட்டித் தரப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் கூறுகிறார்

உலகதபால் தினம் இன்றுகொண்டாடப்பட்டது

இந்நாளையொட்டிபல்வேறுநிகழ்ச்சிகள் நடைபெற்றன சர்வதேசஅமைதிக்கும் பன்முகக் தன்மைக்கும் எடுத்துக்காட்டாக இந்ததினத்தைகொண்டாடவேண்டுமென்றும் வகையில் ஒற்றுமைக்குசான்றாகதிகழும் இந்ததினத்தைகொண்டாடவேண்டுமென்றும் ஐ நா பொதுச்செயலாளர் திருஆண்டோளியோகுட்டாரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்

உலகபிரசித்திபெற்றகுலசேகரப்பட்டணம் கோவில் ஸ்ரீ முத்தாரம்மன் தசராபண்டிகைநாளைகொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது விளையாட்டுச்செய்திகள் ஜகா்த்தாவில் நடைபெற்றுவரும் ஆசியமாற்றுத்திறனாளிகள் போட்டியில் இந்தியாவுக்குஒரு தங்கப் பதக்கமும் மூன்றுவெண்கலப்பதகங்களும் கிடைத்துள்ளன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 இந்தியாவின் கங்காஸ் ஆடவர் குண்டுஎநிதல் போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றார்